மகாராஷ்டிரா முதலமைச்சராக சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே இன்று பதவியேற்கவுள்ளார் மும்பையில் உள்ள சிவாஜி பூங்காவில் இன்று மாலை பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அரசின் தலைவராக திரு உத்தவ் தாக்கரே செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

அகில இந்திய காவல் துறை அறிவியல் மாநாடு இன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடங்குகிறது லக்னோவில் உள்ள காவல்துறை தலைமையகத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திருமதி கிரண்பேடி தொடங்கி வைக்கிறார் நாளை மாலை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் உள்துறை அமைச்சகம் காவல்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பிரிவு ஆகிய துறைகளுடன் இணைந்து உத்தரப்பிரதேச காவல்துறை இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிறப்பு பாதுகாப்புப்படை சட்ட திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது இதன்படி பிரதமர் மற்றும் பிரதமர் இல்லத்தில் வசிக்கும் அவரது குடும்பத்தினருக்கு மட்டும் இந்த படைப்பிரிவு பாதுகாப்பு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் மற்றும் அவரது இல்லத்தில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு அவர் பதவி முடிவடைந்த காலத்திலிருந்து இந்தாண்டு காலத்திற்கு இந்த படைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கவும் இந்த திருத்தம் வகை செய்கிறது முன்னதாக மசோதா குறித்த விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பிரதமரின் பாதுகாப்பிற்காகவே சிறப்பு பாதுகாப்பு படை ஏற்படுத்தப்பட்டதாக கூறினார் தாத்ரா நகார் ஹவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசங்களை ஒன்றாக இணைப்பது குறித்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது இதன் மூலம் இந்த யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்க முடியும் என்றும் நிர்வாக ரீதியிலான செலவுகள் குறையும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஒரே வகையிலான கொள்கைகளும் திட்டங்களும் இப்பகுதியில் அமல்படுத்தப்படவுள்ளது

ஒரே யூனியன் பிரதேசமாக இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மாவட்டத்தில் உள்ள விருந்தாவன் பகுதிக்கு இன்று செல்லவுள்ளார் இப்பயணத்தின் போது பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார் ராமகிருஷ்ணா மிஷன் அறக்கட்டளை மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தை அவர் திறந்து வைத்து உரையாற்றுகிறார் பின்னர் பேங்கே பிகாரி கோயிலுக்குச் சென்று வழிபடும் அவர் நிக்குஜ்வன் ஆசிரமித்திற்கும் செல்லவுள்ளார் அக்ஷைபத்ரா அமைப்பிற்கும் ராதாபிருந்தாவன் சந்திரா கோயிலுக்கும் குடியரசுத் தலைவர் செல்லவுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தில் மந்தநிலை இல்லை என்றும் எதிர்காலத்திலும் மந்தநிலை ஏற்படாது என்றும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் நாட்டின் பொருளாதார நிலை குறித்த விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு தெரிவித்தார் நிதிநிலை அறிக்கைக்குப் பிறகு அரசு எடுத்த நடவடிக்கைகளின் பலன்கள் தற்போது கிடைக்கப்பெறுவதாக கூறினார் வங்கிகளுக்கு மறுமுதலீடு ஜிஎஸ்டி சீர்திருத்தம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செய்ததாக தெரிவித்தார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுடன் ஒப்பிடுகையில் பொருளாதார வளர்ச்சிக்கு தற்போதைய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் பொருளாதார வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் முன்னதாக நாட்டின் பொருளாதாரத்தில் தேக்கநிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம்சாட்டிய எதிர்க்கட்சிகள் இது குறித்து அரசு பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தின தமிழகத்தில் புதிதாக திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார் வேலூர் மாவட்டம் நிர்வாக வசதிக்காக மூன்றாக பிரிக்கப்படும் என்று கடந்த ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் அறிவித்திருந்தார் புதிதாக அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களின் தொடக்கவிழா நிகழ்ச்சி திருப்பத்தாரிலும் ராணிப்பேட்டையிலும் நடைபெறவுள்ளது இந்த விழாவில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவுள்ள முதலமைச்சர் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தலைமையில் நடைபெற்ற பாசனத்துறை கூட்டத்தின்போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது

இதற்கிடையே மாநிலத்தில் குட்கா தயாரிப்பு மற்றும் விற்பனை ஆகியவற்றுக்கு அஸ்ஸாம் அரசு தடை விதித்துள்ளது இது தொடர்பாக உணவு பாதுகாப்பு ஆணையர் வெளியிட்டுள்ள உத்தரவில் புகையிலை அல்லது நிகோட்டின் கொண்ட பொருட்களின் உற்பத்தி சேமிப்பு விற்பனை விளம்பரம் மற்றும் போக்குவரத்திற்கு ஒரு வருட காலத்திற்கு தடை விதிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார்

மாநிலங்களவையில் புல் புல் புயல் குறித்த கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர் தேசிய பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து அம்மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதி வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார்

இலங்கை அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சே மூன்று நாள் பயணமாக இன்று மாலை புதுதில்லி வருகிறார்

இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு கோத்தபய ராஜபக்சேவிற்கு தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோதி இந்தியாவிற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை அவருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்படுகிறது ராஜ்கட்டில் உள்ள தேசுப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவிடத்திற்கு சென்று திரு கோத்தபய ராஜபக்சே அஞ்சலி செலுத்தவுள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோரையும் இலங்கை அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சே சந்தித்து பேசவுள்ளார்

வடக்கு குண்டூஸ் மாகாணத்தில் வாகனம் சென்றுக்கொண்டிருந்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அந்நாட்டு உள்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு நஸ்ரத் ரஹீமி தெரிவித்துள்ளார்

ஈராக் நாட்டில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின்போது நஜாஃப் நகரில் உள்ள ஈரான் நாட்டு துாதரகத்தின் மீது போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர் இதையடுத்து தூதரக ஊழியர்கள் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன போராட்டத்தை கலைக்க பாதுகாப்புப் படையினரும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் முன்னதாக கர்பலா நகரில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது இம்மாத தொடக்கத்தில் தாக்குதல் நடத்த முயற்சி நடந்தபோது அதனை ஈராக் பாதுகாப்புப் படையினர் முறியடித்தனர் அப்போதைய தாக்குதலில் நான்கு போராட்டக்காரர்கள் உயிரிழந்தனர் வரும் கல்வியாண்டு முதல் ஐந்து சைனிக் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பில் பெண் குழந்தைகளுக்கான மாணவர் சேர்க்கை ஆன்லைனில் தொடங்கியுள்ளது

அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை இதற்கான பதிவை மேற்கொள்ளலாம் வரும் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி ஆறாம் வகுப்பு மாணவிகள் சேர்க்கைக்கான எழுத்துத் தேர்வு நடைபெறும்